பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் ரு தர்மேந் ரபிரதான் தெரிவித்துள்ளார்

ஆதார் அடையாள அட்டை மூலம் பெறப்பட்ட கைப்பேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட மாட்டாது என்று மத் ய அரசு தெளிவுபடுத் உள்ளது தொலைதகவல் தொடர்பு துறையும் இந்தய த த்துவ அடையாளத் ற்கான ஆணையம் யுஐடிஏஐ அமைப்பும் இணைந்து வெளி ட்டுள்ள அறிக்கை ல் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்களில் வெளியான தவறான செ காரணமாக செல்போன் உபயோகிப்பாளர்கள் இடையே தேவையற்ற பீ ஏற்பட்டிருப்பதாகவும் மொபைல் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என வெளியான செ ஆதாரமற்றவை என்றும் இந்த செ க் குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண் அளிக்கப்படாவிட்டால் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்படும் என உச்சநீ மன்ற தீர்ப்பில் கூறப்படவில்லை என்றும் இந்த செ க் குறிப்பு தெரிவிக்கிறது மொபைல் செயலி மூலம் பு ய சிம்கார்டுகள் வழங்க எளிதான நடைமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக தொலைதொடர்பு துறையும் த த்துவ அடையாளத் ற்கான ஆணையமும் இந்த செ க் குறிப்பில் தெரிவித்துள்ளன

சர்தார் வல்லபா பட்டேலின் பிறந்த னமான அன்று நடைபெறும் இந்த சிலை றப்பு விழாவில் பிரதமர் ரு நரேந் ரமோடி கலந்து கொள்கிறார்

வரலாற்று சிறப்பு மிக்க இந்த க ச்சியை பெரிய அளவில் கொண்டாட குஜராத் அரசு முடிவு செ ருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுடெல்லி ல் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்த அனைவரையும் கட்சிப் பாகுபாடு இன்றி பிஜேபி ம ப்பதாக அவர் கூறினார் பல ஆண்டுகள் பதவி ல் இருந்த காங்கிரஸ் கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட நாட்டுக்காக பாடுபட்ட பெரும் தலைவர்கள் பலரின் பங்களிப்பை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுவதாக பிரதமர் கூறினார் தர்மேந் ரபிரதான் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலையைக் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக மத் ய பெட்ரோலியத் துறை அமைச்சர் ரு தர்மேந் ரபிரதான் தெரிவித்துள்ளார் புதுடெல்லி ல் இன்று க ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெட்ரோலியப் பொருட்களின் கை ருப்பை அ கரிக்க த யார் துறையுடன் இணைந்து செயல்படுவதற்கான ட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

ஹஜ் அடுத்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் இன்று முதல் ஆன் லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மத் ய அரசு அறிவித்துள்ளது இந்த பயணம் மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்களை வரும் ங்கட்கிழமை முதல் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று மத் ய சிறுபான்மை னர் நலத்துறை அமைச்சர் ரு முக்தார் அப்பாஸ் நக்வி இன்று மும்பை ல் தெரிவித்தார் இதன் மூலம் அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் நடைமுறைகள் முன்னதாகவே மேற்கொள்ளப்படுவதால் ஹஜ் பயணிகளுக்காக இந் யா மற்றும் சவு அரேபியா அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகளுக்கு போதுமாக கால அவகாசம் கிடைக்குமென்று ரு முக்தார் அப்பாஸ் நக்வி மேலும் தெரிவித்தார்

வீடுகளில் பள்ளிக் குழந்தைகளின் பாடப்புத்தகங்களை வைத்து சரஸ்வ புஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதேபோல் செ யும் தொ லே தெ வம் என்ற கோட்பாட்டுடன் மக்கள் தங்கள் தொ லுக்கு பயன்படுத்தும் கருவிகளையும் இயந் ரங்களையும் தூ மைப்படுத் வணங்கி வ பட்டனர் வணிக றுவனங்கள் மற்றும் கடைகள் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு புஜைகளுக்கு ஏற்பாடு செ யப்பட்டிருந்தது நவராத் ரி பண்டிகை ன் இறு நாளான நாளை வெற்றித் ருநாளாம் விஜயதசமி கொண்டாடப்பட உள்ளது விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் வித்யாரம்பம் க ச்சிகள் நடைபெறும் பல்வேறு கோவில்களில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செ யப்பட்டுள்ளன பெற்றோர்கள் விஜயதசமியான நாளை தங்களது குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்து அவர்களது கல்வி பயணத்தை துவக்கி வைப்பர் விஜயதசமி தமி நாட்டில் விஜயதசமி விடுமுறை னமான நாளை அரசு மற்றும் அரசு உதவிப் பெறும் தொடக்கப் பள்ளிகளை றந்து வைத்து மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளிக் கல்வித் துறை உத்தரவிட்டுள்ளது நாளை குழந்தைகளை பள்ளி ல் சேர்ப்பதுடன் அன்றே உடனடியாக விலை ல்லா பாடப்புத்தகம் சிருடைகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சில பகு களில் கனமழை பெ யக் கூடும் என்றும் சில பகு களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெ யலாம் என்றும் வா லை ஆ வு மையம் கூறி உள்ளது

இதுகுறித்து அவர் பிரதமர் ரு நரேந் ரமோடிக்கு கடிதம் எழு உள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செ யப்படும் மீனவர்களுக்கு அபராதம் வி க்கும் பு ய நடைமுறை கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறி உள்ளார் இலங்கை அரசு மீன் மற்றும் கடல்வளம் தொடர்பாக கொண்டு வந்துள்ள சட்ட ருத்தங்கள் காரணமாக தமிழக மீனவர்கள் பா க்கப்படுவதாக அவர் தமது கடிதத் ல் கூறி உள்ளார் தமிழக அரசும் மத் ய அரசும் மீனவர் பிரச்சனைக்கு ஒரு ரந்தர திர்வுகாண நடவடிக்கை எடுத்து வரும் லை ல் இலங்கை அரசின் ருத்தப்பட்ட சட்டம் ஒரு தடை கல்லாக இருப்பதாக அவர் தமது கடிதத் ல் குறிப்பிட்டுள்ளார்

கிரண்பேடி புதுவை ல் விரிவாக்கப்பட்ட கடற்கரைப் பகு ல் மக்களின் பாதுகாப்பை உறு ப்படுத்த போலீஸ் ரோந்துப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் இன்று துணை லை ஆளுநர் தமது வழக்கமான நடை ப ற்சி ன் போது விரிவாக்கப்பட்ட கடற்கரைப் பகு ல் தூ மைப் பணியை மேற்கொண்டார் அவருடன் ஸ்வச்சதா பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் காவல்துறை னர் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புறவு பணிகளில் ஈடுபட்டனர்

இந்த விரிவாக்கப்பட்ட கடற்கரைப் பகு யை சுத்தமாக பராமரிக்கவும் பொது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் காவல் துறை னர் ரோந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போது துணை லை ஆளுநர் கூறினார்

வாரி மூத்த காங்கிரஸ் தலைவரும் உத்தரபிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மா லத் ன் முன்னாள் முதலமைச்சருமான என்டி வாரி இன்று உடல் நலக் குறைவால் காலமானார் மறைந்த என்டி வாரி ராஜி காந் அமைச்சரவை ல் அமைச்சராக பணியாற்றி உள்ளார்

உடல்நலக் குறைவால் டெல்லி த யார் மருத்துவமனை ல் சிகிச்சைக்காக அனும க்கப்பட்டிருந்த அவர் இன்று சிகிச்சை பல ன்றி உ ர் இழந்தார்

மீண்டும் தலைப்புச் செ கள் ஆதார் அடையாள அட்டை மூலம் பெறப்பட்ட கைப்பேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட மாட்டாது என்றும் இதுதொடர்பாக வெளியான செ கள் ஆதாரமற்றவை என்றும் மத் ய அரசு தெரிவித்துள்ளது பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் ரு தர்மேந் ரபிரதான் தெரிவித்துள்ளார்